ஜனநாயக நாட்டில் தகவல்களின் தேவையை குடியரசுத் தலைவர் திரு

திருச்சியிலிருந்து துபாய் புறப்பட்ட விமானம் சுற்றுச்சுவர் மீது மோதிய சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு சிவில் விமானபோக்குவரத்து துறை அமைச்சர் திரு

மக்களுக்கு தங்களை ஆட்சி செய்பவர்கள் பற்றி தெரிவதற்கான உரிமை உண்டு கூறிய அவர் அதேபோல் பொதுப்பணம் எவ்வாறு செலவழிகிறது என்றும் பொது மற்றும் தேசிய வள ஆதாரங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று அறியும் உரிமையும் அவர்களுக்கு உண்டு என்று எடுத்துரைத்தார்

தகவல் அறியும் உரிமை என்பது குடிமக்களுக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கும் இடையே உள்ள சமூக ஒப்பந்தத்தை வளப்படுத்துவது ஆகும் என்றார்

ஊழல் பொருள் விரயங்களை கட்டுப்படுத்த பொது ஆதாரங்கள் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய குடியரசுத்தலைவர் கனிம வளங்களின் மின்னணு ஏலமுறைகள் இணையதளம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் முன்னெடுத்து செல்லப்படுவதாக சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் அரசு மின்னணு சந்தை உருவாக்கப்பட்டு சரக்கு மற்றும் சேவைகளை கொள்முதல் செய்வதற்கான இணையதளம் ஏற்படுத்தப்பட்டிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய மாநில தகவல் ஆணையர்கள் கலந்துகொண்டனர்

தேசிய மனித உரிமை ஆணைய வெள்ளிவிழா கொண்டாட்டங்களை குறிக்கும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உறையை பிரதமர் வெளியிடுகிறார் இந்த விழாவின் ஒருபகுதியாக மனித உரிமைகள் மேளா மற்றும் மனித உரிமைகள் தெரு நாடக விழாவும் நாளை நடைபெறுகிறது

மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் நாளை மறுநாள் மனித உரிமை நடை பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

நிர்மலா சீத்தாராமன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பிளாரன்ஸ் பார்லியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

பேல் பேரங்கள் தொடா்பான பெரும் சா்ச்சைகள் நிலவியதை தொடா்ந்து திருமதி நிர்மலா சீத்தாராமன்

பாரிஸில் அமைந்துள்ள ரபேல் போர் விமான தயாரிப்பு மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டு அதன் உற்பத்தியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வார் என தெரிகிறது

தஜிகிஸ்தானில் இரண்டுநாள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார்

இதுகுறித்து விமான நிலையத்தின் அலுவலர்கள் விமானிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமானம் பத்திரமாக மும்பையில் தரையிறங்கியது இருப்பினும் எவ்வித அசம்பாவிதமும் இல்லாமல் பயணிகள் அனைவரும் மும்பை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர் இதனைத்தொடர்ந்து கொச்சியிலிருந்து மாற்று விமானம் மும்பைக்கு வரவழைக்கப்பட்டு பயணிகள் தத்தம் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து விமான நிலையத்தின் உயர் அதிகாரிகள் பூர்வாங்க விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காக விமான ஆணைய விபத்து புலனாய்வு பிரிவு அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு

மேலும் விமான நிலைய வாரியத்தின் தனி அலுவலர் தலைமையில் துணைக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு பாதுகாப்பு தொடா்பான அனைத்து நிலைமைகளும் ஆராயப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

பன்வாரிலால் புரோஹித் இன்று துவக்கி வைத்தார் அதனைத்தொடர்ந்து சிவந்தாகுளம் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களின் வகுப்பறை மற்றும் சத்துணவு அறைகளை அவர் பார்வையிட்டார் தூய்மையை பாதுகாப்போம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது

இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி மாநகராட்சி ஆணையர் அல்பி ஜான் வர்கீஸ் தென்மண்டல காவல்துறை தலைவர் சண்முக ராஜேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

வளர்மதி மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று துவக்கி வைத்தார்

தொழிலாளர்களுக்கு புதியதாக வாரிய உறுப்பினர் அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அன்பழகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார்

இம்மனுக்களை விசாரித்தநீதிபதி ஏ

சிக்ரி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது ஒரே வாக்காளர்கள் மீண்டும் மீண்டும் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய மனுதாரர்கள் இதுகுறித்து தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தனர்

இதில் இஸ்ரோவின் சாதனைகள் மற்றும் கல்லூரி மாணாக்கரின் விண்வெளி ஆய்வு குறித்த படைப்புகள் இடம்பெற்றுள்ளன

நீலகிரி மாவட்டத்தில் சமூக நீதிக்காக பாடுபட்டு மக்களின் வாழ்க்கைத்தரம் உயர பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவா் திருமதி